ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சூதாட்ட விடுதிகளை திறக்கவும் மதுபான ஆலைகளை திறக்க அனுமதிப்பதும் தான் புதுச்சேரியின் வளர்ச்சியா என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கேள்வி எழுப்பியுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் பாஜக சார்பில் நாளை பேரணி நடத்தப்படுகிறது சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி தமிழகத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை சுவாமி விவேகானந்தரின் தொலை நோக்குப்பார்வையும் எழுச்சியும் இளைஞர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குளிர்காலத்தை தொடர்ந்து தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் குடியரசுத் தலைவர் திரு

நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

நாட்டின் எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் முழு ஆற்றலும் இந்தியாவிடம் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திரு ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்த விதி மீறிலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் குடிமக்கள் திருத்த சட்டம் குறித்து எதிர்கட்சியினர் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

இதே போல் டெல்லி சாலைகளில் மிதி வண்டிகளுக்கென தனி பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சூதாட்ட விடுதிகளை திறப்பது அல்லது மதுபான ஆலைகளை திறக்க அனுமதிப்பது அல்லது லாட்டரிச் சீட்டுகளை விற்பனை செய்ய அனுமதிப்பது என்பது புதுச்சேரியின் வளர்ச்சியாக என்றில் இருந்து கருத தொடக்கப்பட்டது அல்லது இவை மக்களின் குறிப்பாக ஏழை மக்களின் நல்வாழ்விற்காக என்றில் இருந்து அமைக்கப்பட்டது என்று புதுச்சேரி முதலமைச்சர் விளக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்கடர் கிரண்பேடி வலியுறுத்தியுள்ளார் துணைநிலை ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விடுத்த கோரிக்கைக்கு பதில் அளிக்கும் விதமாக டாக்டர் கிரண் பேடி தனது வலைப்பூ பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற வர்த்தக நடவடிக்கைகளை புதுச்சேரி மக்களே விரும்பாத நிலையில் இதை ஏற்க மறுத்த துணைநிலை ஆளுநரையோ அல்லது இதை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை சர்வாதரிகாரம் என்றோ சட்டவிரோதம் என்றோ அல்லது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்றோ அழைக்க முடியுமா என்று அவர் கேட்டுள்ளார் யுனியன் பிரதேசத்தை உருவாக்கிய நாடாளுமன்றம் அதற்கு சட்டமன்றத்தை ஏற்படுத்திய போதும் யுனியன் பிரதேச அமைச்சரவைக்கும் யுனியன் பிரதேசத்தின் நிர்வாகிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதன் கொள்கை ரீதியான விவகாரங்களை முடிவு செய்யும் அதிகாரத்தை மத்திய அரசிடமே கொடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நம் நாடு உலகிலேயே மிகப் பெரிய ஜனநாயக நாடு என்று குறிப்பிட்ட அவர் முக்கியத் தருணங்களில் அதன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொள்கை முடிவு எடுப்பதை எவ்வாறு ஜனநாயக விரோத செயல் என்று குறிப்பிட நேரும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சுற்றுலா பயணிகள் வருகை உச்சத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் முழு அடைப்பை திட்டமிட்டு அறிவிப்பது மிகவும் அக்கரையற்ற செயல் என்றும் சுற்றுலாப் பயணிகள் தங்களின் பயணத்தை ரத்து செய்தால் யுனியன் பிரதேசத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் வணிகர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முழு அடைப்பு போராட்டம் குறித்த தனது முடிவை திரும்ப பெற்றுக் கொள்வார் என்று நம்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சுவாமிநாதன் கூறியுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா தேச நலனைக் காக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டாலும் வாக்குவங்கி அரசியலுக்காக எதிர்கட்சிகள் இது குறித்து பொய்பிரச்சாரம் செய்து கலவரத்தை தூண்டி சேதம் விளைவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்

இந்நிலையில் இந்தப் பேரணியில் பாஜக வின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான் அதிமுக பங்கேற்காது என்று அதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி தமிழகத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது

இதில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர்

புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களில் இன்று மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் இந்த பயங்கர சம்பவத்தில் உயிரழந்த தங்கள் உற்றார் உறவினருக்கு அஞ்சலி செலுத்தினர் சுனாமி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கமலக்கண்ணன் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிநாராயணன் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் புதுவை கடற்கரையில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் சுனாமியின்போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் காரைக்காலில் காலையில் நினைவுத் தூண் வளாகத்திற்கு பொதுமக்கள் ஊர்வலமாகச் சென்று உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் அஇஅதிமுக சார்பில் சட்டமன்ற கட்சித்தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் வம்பாகீரப்பாளையம் மீனவர்கள் சோனாம்பாளையம் சந்திப்பிலிருந்து தூய்ப்ளேக்ஸ் சிலை வரை மெழுகுவர்த்தி ஏந்தி கடற்கரையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தில் சென்னை காசிமேட்டிலுள்ள நினைவிடத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் சுனாமியின்போது உயிரிழந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்

குடியுரிமை சட்டத்தால் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு குடிமகனுக்கும் பாதிப்பு கிடையாது என்றும் மாறாக வெளிநாட்டிலிருந்து வரும் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுப்பதற்காகவே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்றும் சில அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக மாணவர்களை தூண்டி விடுகின்றன என்றும் இது ஏற்புடையதல்ல என்றும் பாமக இளைஞர் அணி தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களைவை உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க முடியாது ஏனென்றால் இரட்டைக் குடியுரிமை வழங்கினால் இலங்கையிலுள்ள குடியுரிமை தானாக ரத்தாகிவிடும் என்றார் இது இலங்கை அரசியலமைப்புச் சட்டத்தில் உள்ளது என்றும் இதனை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளாமல் மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என்றும் அவர் கூறினார் வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான வளைய சூரிய கிரகணம் இன்று காலையில் சுமார் மூன்றரை மணி நேரம் நீடித்தது

மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் ஏராளமாக வந்திருந்து கிரகணத்தை உற்று நோக்கினர் விழுப்புரத்தில் அறிவியல் இயக்கம் சார்பில் பொதுமக்கள் அல்ட்ரா கண்ணாடி மூலம் கிரகணத்தைப் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த்து எனினும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் மட்டும் வழக்கம்போல் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சூரிய கிரகணத்தை காண ஆவலாக இருந்த்தாகவும் மேக மூட்டம் காரணமாக தன்னால் தில்லியில் இருந்து பார்க்க முடியவில்லை என்றும் மற்ற ஊர்களில் நிகழ்ந்த கிரகணத்தை நேரலையில் பார்த்தாகவும் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது குறித்து வல்லுநர்களுடன் உரையாடி இதுபற்றிய தகவல்களை கேட்டு அறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி கடற்கரையில் தலைமைச் செயலகம் அருகே செயற்கை மணல்பரப்பில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீ வத்சவா இன்று பிறப்பித்தார் இந்த மணல் பரப்பில் கடல் அலையை ரசிக்கும் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வம் மிகுதியால் குளிப்பதற்காக கடலில் இறங்குவதால் கடலின் ஆழம் தெரியாமலும் அங்கு போடப்பட்டுள்ள பாறையில் மோதியும் உயிரிழக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சூதாட்ட விடுதிகளை திறக்கவும் மதுபான ஆலைகளை திறக்க அனுமதிப்பதும் தான் புதுச்சேரியின் வளர்ச்சியா என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கேள்வி எழுப்பியுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் பாஜக சார்பில் நாளை பேரணி நடத்தப்படுகிறது சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி தமிழகத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை